வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

மாநில அரசு தெரிவித்துள்ளது

மாவட்டங்களிலும் நான்கு நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தும் பணியில் ஆட்சியர்கள் முனைப்புடன் உள்ளனர்

சலாவுதீன் அய்யூப் அறிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் தில்லி முகாம்களில் உள்ள தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

அவர்களில் பலர் நீரிழிவு மற்றும்இதர உடல் உபாதைகளால் அவதிப்படுவதாக மாநில அரசுக்கு முறையீடுகள் வந்ததாகவும் தனிமை முகாம்களில் குறித்த நேரத்திற்கு உணவு ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றும் புகார்கள் வந்ததாக அந்த கடிதத்தில் முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனிமை முகாம்களில் இருந்த திரு

எனவே தமிழகத்தை சே்ந்தவர்களைபாதுகாக்கவும்மருத்துவமனையிலும் தனிமை முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு போதுமான மருத்துவ உதவிகளை செய்து தருமாறு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு முதலமைச்ச் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட வேண்டும் என்றும் அவா் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

இந்த தொற்றை முற்றிலுமாக அழிப்பதற்கு மாநில அரசு எடுத்துவரும் அனைத்து முயற்சிகளுக்கும் மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

ஜான் லூயிஸ் அறிவித்துள்ளா் எந்தெந்த கடைகள் எந்தெந்த அலுவலகங்கள் செயல்படும் என்பதை அவர் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டத்தில் நாளை முழு ஊரடங்கு கடைபிடிக்க மக்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு அருள்சுந்தர் தயாளன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவா் விடுத்துள்ள அறிக்கையில் நாளை மருந்து கடைகள் மருத்துவப் பணிகள் தவிர அனைத்து கடைகளும் அடைக்கப்படும் என்று கூறியுள்ளார்

மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவித்துள்ளார்

ஊரடங்கு உத்தரவால் ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு தங்குத்தடையின்றி அனைத்து அத்தியாவசியப் பொருட்களும் கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார்

வீரமணி கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் கேவி

ஆவின் பால் மற்றும் பால் தொடர்பான பொருட்களை நேரடியாக மக்களின் இல்லங்களுக்கே கொண்டு செல்லும் வசதியை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்காக ஆவின் நிறுவனம் சுமேட்டோ டொன்ஸோ ஆகிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது நேற்று முதல் இந்த நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கு ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு

ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் சென்னை மாநகர மக்களுக்கு தங்குத்தடையின்றி பால் மற்றும் பால் உபபொருட்கள் கிடைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவா் கூறியுள்ளாா்

அன்பழகன் நேற்று வழங்கினார் கிராமப்புறங்களில் நோய்த்தொற்று அறிகுறி உள்ள நபர்களை கண்காணிக்கவும் லாரி உள்ளிட்ட வாகன ஓட்டுநா்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபா்கள் ஆகியோரை கண்காணிக்கும் பணியில் இவா்கள் ஈடுபடுவார்கள் என்று அவர் கூறினார்

பிரதமர் திரு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

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

பிறை தென்பட்டதை அடுத்து இன்று முதல் ரம்ஜான் நோன்பு தொடங்கியதாக தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் அய்யூப் அறிவித்துள்ளார் இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ரமலான் மாதத்தில் ஒருமாதக்காலம் நோன்பு இருந்து அதன் முடிவில் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கமாகும்

இந்நிலையில் ரம்ஜான் நோன்புக்காக பள்ளி வாசல்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கும் உத்தரவுக்கு தடைவிதிக்க சென்னை உயா்நீதிமன்றம் மறுத்துவிட்டது

அவர்களது மனுவை காணொலி காட்சி மூலம் நேற்று விசாரித்த நீதிபதி ஆர் செல்வகுமார் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சுட்டத்தை மீறி அனைவரும் ஒன்றாக கூடி கலவரத்தில் ஈடுபட்டனர் என்பதற்காக முகாந்திரம் உள்ளதால் அவர்களது மனுவை தள்ளுபடி செய்வதாக கூறினார்

ஊரடங்கு காரணமாக இத்திட்டத்திற்கான மாதத்தவணை செலுத்த விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதற்கு பெண் குழந்தைகளின் தாய்மார்கள் வரவேற்றுள்ளனர்

இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை சார்பில் மாநில அரசுகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தை தொடர்ந்து முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொண்டுள்ளது மருத்துவமனைகளுக்கு மருந்து வாங்க வர முடியாத நிலையில் உள்ள காசநோயாளிகளுக்கு அவர்களது இல்லங்களுக்கே சென்று மருந்துகளை விநியோகிக்க உரிய ஏற்பாடுகளை மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

ஊரடங்கு காலத்தில் நோயாளிகள் மற்றும் சுகாதாரப் பணியாளர்களின் உடல் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பால் தெரிவித்துள்ளா்